பிரேசில் தலைநகர் பிரசீலியாவில் பிரிக்ஸ் வர்த்தக கவுன்சில் மற்றும் புதிய வளர்ச்சி வங்கி பேச்சுவார்த்தைகளில் உரையாற்றிய அவர் இதன்மூலம் முக்கிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான உத்வேகம் ஏற்படுத்தப்படும் என்றார் உலகளாவிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்முனை நிதி நிறுவனதிட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

உலகளாவிய பொருளாதார வளர்ச்சிக்கு பிரிக்ஸ் நாடுகள் நம்பிக்கை ஒளிக்கீற்றாக திகழ்கிறது என்று எடுத்துரைத்த அவர் பேரிடர் தடுப்பு கட்டமைப்பை உருவாக்கும் உலகளாவிய கூட்டு இயக்கத்தில் பிரிக்ஸ் நாடுகளும் புதிய வளர்ச்சி வங்கியும் இணைய வேண்டும் என்றும் தெரிவித்தார் புதிய வளர்ச்சி வங்கி பிரிக்ஸ் வர்த்தக குழு இடையிலான பங்களிப்பு உடன்படிக்கை ஒன்றுக்கொன்று உதவும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் உலகளாவிய சுகாதார கட்டமைப்பு சவால்களை எதிர்கொள்ள பிரிக்ஸ் வர்த்தக குழு புதிய ஹேக்கதான் டிஜிட்டல் வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என பிரதமர் கேட்டுக்கொண்டார்

இதனை தொடர்ந்து தமது பிரேசில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நாடு திரும்பினார் தமது பயணம் தொடர்பாக அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் பிரிக்ஸ் உச்சிமாநாடு ஆக்கபூர்வமான அமைந்தது என மகிழ்ச்சி தெரிவித்தார் வர்த்தகம் படைப்பாற்றல் திறன் தொழில் நுட்பம் கலாச்சார பிரிவுகளில் வலுவான பேச்சு வார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்கால திட்டங்கள் குறித்து தனி கவனம் செலுத்தப்பட்டு பிரிக்ஸ் நாடுகள் ஒத்துழைப்பு மேம்படுத்துவதன் மூலம் இந்நாடுகள் பயன்பெறும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள நிலையில் நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா அழைப்பு விடுத்திருக்கிறார் மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆதரவையும் இக்கூட்டத்தில் திரு பிர்லா கோரஉள்ளார் அதேபோல் மாநிலங்களவையில் உள்ள பல்வேறு கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கு மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கைய நாயுடு நாளைமறுநாள் அழைப்பு விடுத்திருக்கிறார் இக்குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து இதில் முக்கிய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன முன்னதாக கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதை உறுதிசெய்யும் அரசு தரப்பில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வகையில் திரு பிரஹலாத் ஜோஷியும் நாளைமறுநாள் சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார்

புதுதில்லியில் குடும்பமுறை மற்றும் அன்னையரின் பங்கு குறித்த சர்வதேச கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இதன் காரணமாகவே அனைத்து மதங்களிலும் அன்னையருக்கு முதன்மையான இடம் வழங்கப்பட்டு அவர்கள் பெருமைப்படுத்தப்படுவதாக எடுத்துரைத்தார்

சென்னை தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் நீர்வள ஆதாரதுறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் தொடக்க உரை ஆற்றிய அவர் மாநிலத்தில் நீர் மேலாண்மை சிறப்பாக கையாளப்பட வேண்டும் என்பதை நோக்கமாகக் கொண்டு இந்த ஆய்வு நடைபெறுவதாக குறிப்பிட்டார்

எஞ்சிய பணிகள் குறித்து இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அத்திக்கடவு அவினாசி திட்டத்தின் தந்போதைய நிலை குறித்து இன்றும் ஆராயப்படும் என்று கூறிய அவர் நதி ஓடைகள் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படுவது குறித்தும் இன்று விவாதிக்கப்படும் என்றார் முன்னதாக இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தண்ணீரில் தன்னிறைவு குடிமராமத்து திட்டம் என்ற சிறப்பு மலரையும் முதலமைச்சர் வெளியிட்டார்

தேசிய பத்திரிகை தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி பத்திரிகையாளர்களுக்கு இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் தமிழகஅரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகள் குறித்த செய்திகளையும் மக்களிடம் கொண்டு செல்லும் மகத்தான பணியாற்றிவரும் பத்திரிகைகள் காட்சி பாராட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் பத்திரிகையாளர்களின் நலனுக்காக தமிழகஅரசு செயல்படுத்திவரும் பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்சர் பட்டியலிட்டார்

இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் திறமையான சிறந்த ஆசிரியர்களை தமிழகஅரசு தேர்வு செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார் ஆசிரியர்கள் மீது அரசு அஅக்கறையுடன் செயல்பட்டு அவருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

தமிழகஅரசு பள்ளிக்கல்வி மற்றும் உயா்கல்வித்துறையில் சிறந்த திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார்

அஜிங்கே ரஹானே மற்றும் மயங்க் அகர்வால் ஆகியோர் தற்போது களத்தில் உள்ளனர்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது